அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார்

சீதாராமன் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்

சரிபார்ப்பை கட்டாயமாக்குவது என ஜிஎஸ்டி குழுமம் முடிவு செய்துள்ளது

கொண்டாடப்படுகிறது

இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றம் இல்லையென்றால் அந்த நாடு பல துண்டுகளாக சிதறுவதை தவிர்க்க முடியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜநாத் சிங் எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டை தாண்டி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நுழைந்தால் அவர்களை எதிர்கொள்ள ரானுவம் தயாராக உள்ளது என்றும் அவர்கள் திரும்பிச்செல்ல அனுமதிக்கக்பட மாட்டார்கள் என்றும் கூறினார்

இருப்பினும் பாகிஸ்தான் சொல்லுவதை சர்வதேச சமூகம் நம்புவதற்கு தயாரா இல்லை என்றும் அவர் கூறினார் இந்தியா கதந்திரம் அடைந்தபின் சிறுபான்மையினிரின் மக்கள்தொகை அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானில்தான் சீக்கியர்கள் புத்தமதத்தினர் மற்றும் பிறருக்கு எதிராக மனிதஉரிமை மீறல்கள் உள்ளன என்றார்

பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தைச் சேர்ந்த மனித உரிமைகள் ஆர்வலர்கள் ஜெனிவாவில் இனப்படுகொலை தொடர்பான போஸ்டர் இயக்கம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார்கள் அந்த மாகாணத்தில் கட்டாயமாக மேற்கொள்ளப்படும் கொலைகள் மனிதர்கள் காணாமல் போவது போன்றவை அதிகரித்துள்ள நிலையில் பலுச் மனித உரிமைகள் சளப இந்த இயக்கத்தை தொடங்கி உள்ளது

டேனியல் பெர்சுட் என்ற கலைஞர் மரத்தினால் இந்த புரோக்கள் சேர் சின்னத்தை வடிவமைத்துள்ளார்

நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு கட்டுப்படியாகும் விலையில் வீட்டுவசதி அளிப்பதற்கான திட்டங்களை பூர்த்திசெய்ய உதவும் நோக்கத்துடன் பத்தாயிரம் கோடி ரூபாய் சிற்ப்பு நிதி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார்

ஏற்றுமதி பொருட்களின் உற்பத்திக்கான தீர்வை அல்லது வரிகள் தள்ளுபடி எனப்படும் புதியத் திட்டத்தால் ஏற்றுமதியாளர்கள் பல சலுகைகளை பெறுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார்

இந்த புதிய திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து ஏற்றுமதி சலுகை திட்டங்களுக்கு பதிலாக அமல்படுத்தப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்தார்

இதனையடுத்து

ஏற்றுமதி மற்றும் வீட்டுவசதி துறைகளுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள ஊக்குவிப்பு திட்டங்களை இந்திய தொழில்துறையினர் வரவேற்றுள்ளனர் பயன்விளைவிக்கும் விரிவான இந்த திட்டங்கள் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்று இந்திய தொழில்கள் கூட்டமைப்பிள் தலைமை இயக்குநர் திரு சந்திரஜித் பானர்ஜி தெரிவித்துள்ளார் உலகச் சந்தையில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் போட்டியை எதிர்கொள்ளவும் வரும் காலத்தில் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் இந்த அறிவிப்புகள் உதவும் என்று அசோச்சும் தலைவர் திரு பி கே கோயங்கா கூறியுள்ளார்

ஜிஎஸ்டி வரி முறையில் தவறான நடைமுறைகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய வர்த்தகர்களுக்கு ஆதார் அல்லது ஆவண சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜி எஸ் டி கட்டமைப்பின் அமைச்சர்கள் குழுவிற்கு தலைமையேற்றுள்ள பீகார் துணை முதலமைச்சர் திரு சுஷில் குமார் மோடி இதனை அறிவித்தார்

தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினோராவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதைபொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றம் மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளன

இம்மாவட்டத்தின் கோர்ச்சி வட்டத்தில் உள்ள கியாராபட்டி வனப்பகுதியில் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டபோது காவல்துறையினருக்கும் நக்கலைட்டுகளுக்கும் இடையே தப்பாக்கி சன்டை நடந்தது இதில் இரண்டு நக்கவைட்டுகள் கட்டுக்கொல்லப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சைலேஷ் பால்காவ்டே தெரிவித்தார் கங்கை நதி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த மகா கங்கா மாரத்தான் ஒட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது ஐவஹர்வால் நேரு விளையாட்டு அரங்கம் அருகே தொடங்கிய இந்த ஒட்டத்தை மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத்தும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூம் தொடங்கி வைத்தனர் இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள்வரை ஏராளமானோர் கலந்தகொண்டனர் பொறியாளர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் கடின உழைப்பு செலுத்தும் பொறியாளர்களை வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் பொறியாளர்கள் திறமையோடும் உறுதியோடும் பணிகளை ஒருங்கிணைக்கிறார்கள் என்றும் அவர்களின் புதுமை முயற்சிகள் இல்லாமல் மனிதகுல முன்னேற்றம் நிறைவடையாது என்று அவர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தலைசிறந்த பொறியாளராக திகழ்ந்த எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாளான இன்று அவருக்கு புகழஞ்சலியோடு மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார் கட்டுமான பொறியில் துறையில் வல்லுநரான அவர் அணைகள் மூலம் இந்தியாவின் நீர்வளத்தை பெருகச்செய்தவர் என்றும் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார்

கிழக்கு சியாங் மாவட்டத்தில் உள்ள பாசிகட் விளையாட்டு அரங்கு சி எச் எஃப் விளையாட்டு திடல் ஆகியவற்றில் நடைபெறுவதாக இருந்த போட்டிகள் இந்திராகாந்தி கோல்டன் உயர்நிலைப்பள்ளி கீயிட் மேல்நிலைப்பள்ளி நாரியில் உள்ள விளையாட்டுத்திடல் ஆகியவற்றில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் நேற்று விமானத்தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ கண்டனம் தெரிவித்துள்ளார்

இந்தப்போட்டியின் நேர்முக வர்ணணையை அகில இந்திய வானொலி ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்புச் செய்யும் இதனை எஃப் எம் ரெயின்போ மற்றும் கூடுதல் அலைவரிசைகளில் மாலை ஆறரை மணியிலிருந்து கேட்கலாம் விராட் கோலி தலைமயிலான இந்திய அணியை இந்திய மண்ணில் எதிர்கொள்வது க்வின்டன் டி காக் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணிக்கு கடினமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பெல்ஜியம் சர்வதேச சேலஞ்ச் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷியா சென் பட்டம் வென்றுள்ளார்